ஆய்வு செய்தார்

மகாராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா சுட்டப்பேரவை தேர்தல்களுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

கண்டனம் தெரிவித்துள்ளன

இன்று விளையாடுகிறார்

வீராங்கனையை எதிர்கொள்கிறார் இனி விரிவான செய்திகள் ஒரே பாரதம் வலிமையான பாரதம் திட்டத்தின் செயல்பாடுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார் பல்வேற நாடுகளிடையே மனிதவளத்தை பகிர்வதன் மூலம் கலாச்சார மற்றும் அறிவுத்திறனை மேம்படுத்துவதற்கு இத்திட்டம் வழிவகுக்கிறது நேற்று மகாபல்லிபுரத்தில் தனது நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு புதுதில்லி சென்றடைந்த பிரதமர் இத்திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் சர்வதேச அளவில் நிலைத்தன்மையை உறுதி செய்ய முக்கிய பங்களிப்பை வழங்குவது என்ற நிலைப்பாட்டை இந்தியாவும் சீனாவும் மீண்டும் உறுதி செய்துள்ளன பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் பங்கேற்ற இந்தியா சீனா இரண்டு நாள் உச்சிமாநாடு மாமல்லபுரத்தில் நேற்று நிறைவு பெற்றது இதில் இரு தலைவர்களும் தீவிரவாதத்தை ஒடுக்குதல் இருதரப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளனர் கோவளம் கடற்கரையில்நேற்று காலைஇரு தலைவர்களும் கமார் ஒன்றரை மணிநேரம் தனியாக சந்தித்து இருதரப்பு மண்டல மற்றும் சர்வதேச நிலவரங்கள் குறித்து விவாதித்தனர் அதைத் தொடர்ந்து இருநாட்டு உயர்மட்ட குழுவினருடன் இணைந்து அவர்கள் இந்த விஷயங்கள் குறித்து தீவிர ஆலோசனை நடத்தினர் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் சென்னையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் மூலம் இந்திய சீன உறவில் புதிய தொடக்கம் ஏற்பட்டுள்ளதாகக் கூறினார் வுஹான் நகரில் தொடங்கிய இந்தப் பேச்சுவார்த்தை இருதரப்பினரிடையே புதிய நட்புறவை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் வழங்கப்பட்ட வரவேற்புதமக்கு மகிழ்ச்சி அளித்ததாகவும் என்றும் நினைவில் இருக்கும் என்றும் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிய் தெரிவித்துள்ளார் இருநாட்டு வர்த்தகத்தை மேம்படுத்த இந்திய நிதியமைச்சர் சீன துணை அதிபர் ஆகியோர் கொண்ட குழுவை அமைத்து ஆலோசிக்க முடிவு செய்யப்பட்டது இருதரப்பு பாதுகாப்பு முகமைகளுக்கு இடையிலான கலந்துரையாடலை மேம்படுத்தவும் இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன முன்னதாக நேற்று முன்தினம் மாமல்லபுரம் வந்தடைந்த பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் அங்குள்ள சிற்பங்களை கண்டுகளித்தனர் இரு தலைவர்களும் அதிகாரிகள் இன்றி நட்புரீதியாக உரையாடினார்

அப்போது சீன அதிபரின் உருவம் பொரிக்கப்பட்ட பட்டினால் நெய்யப்பட்ட பொன்னாடையை திரு ஜின்பிங்கிற்கு பிரதமர் வழங்கினார் இம்மாநாட்டின் இறதியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத் துறை செயலாளர் திரு விஜய் கோகலே இருநாட்டுத் தலைவர்களும் இந்த இரண்டு நாள் மாநாட்டின் போது ஒரு சாதனையாக ஆறு மணிநேரம் தனியாக உரையாடியதாகக் குறிப்பிட்டார் இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவை சீனாவில் தொழில் தொடங்க வாய்ப்பு இருப்பதாக சீனத் தரப்பில் கூறப்பட்டதாகத் தெரிவித்தார் தமிழகத்திற்கும் சீனாவின் ஃபிஜியான் மாகாணத்திற்கும் இடையே நட்பு மாநிலங்கள் என்ற ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அடுத்த உச்சிமாநாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடியை சீனா வருமாறு அதிபர் திரு ஷி ஜின்பிங் விடுத்த அழைப்பை பிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளதாக வெளியுறவுத் துறை செயலர் தெரிவித்தார் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார் மகாராஷ்ட்ரா சுட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜால்காள் மற்றும் சக்கோலியில் இன்று நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பிஜேபிக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார் இத்தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் அம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வழிநடத்தி வரும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சிறப்பான மக்கள் பணியாற்றிவருவதாக தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித் ஷா காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோரும் மகாராஷ்டிராவில் பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர் நெதர்லாந்து மன்னர் வில்லியம் அலெக்ஸாண்டர் மற்றம் ராணி மேக்ஸிமா ஆகியோர் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகின்றனர் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் அழைப்பின்பேரில் புதுதில்லி வந்தடையும் இன்று அவர்கள் இந்திய தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பொருளாதார மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர் மன்னரான பிறகு முதல் முறையாக திரு வில்லியம் அலெக்ஸாண்டர் இந்தியா வருகிறார்

நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான கூடுதல் செயலாளர் திரு சுமீர் குமார் கரே மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் இந்திய இயக்குநர் திரு கென்ளிச்சி பொக்கியோமா ஆகியோர் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது தீவிரவாதம் மற்றும் நக்கல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை விட மிகப்பெரிய மனித உரிமை மீறல் இல்லை என உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதும் மனித உரிமை மீறல்களை ஆய்வு செய்து அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து நடவடிக்கைகள் எடுக்க உதவ வேண்டும் என ளமனித உரிமை ஆணையத்தை திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் சிரியாவில் வடகிழக்கு பகுதியில் உள்ள ராஹ்அல்அன் நகரத்தில் துருக்கி ரானுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது அந்த நகரை குர்தீஸ் கிளர்ச்சியாளர்களிடமிருந்து கைப்பற்றி விட்டதாக துருக்கி ரானுவம் தெரிவித்துள்ளது முன்னதாக சில நாட்களுக்கு முன்பு சிரியாவில் அப்பகுதியிலிருந்து ராணுவத்தை திரும்பப்பெற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவெடுத்தார் அப்பகுதியில் துருக்கி ராணுவம் தற்போது தாக்குதல் நடத்தி வருகிறது தருக்கி ரானுவத்தின் தொடர் தாக்குதலுக்கு அரபு லீக் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கெய்ரோவில் அவசர ஆலோசனை நடத்தியுள்ளனர் துருக்கியின் நடவடிக்கைக்கு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் நாளை முதல் நிரந்தர பதிவுகொண்ட மாதா சந்தா செலுத்தும் கைபேசி சேவைகள் வழக்கம் போல் இயங்கும் என அரசு நிர்வாகம் அறிவித்துள்ளது ஸ்ரீநகரில் பேசிய அரசு செய்தித் தொடர்பாளர் ஜம்மு காஷ்மீரில் படிபடியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு அமைதியை நிலைநாட்ட பொதுமக்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஏற்கனவே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் கற்றுவாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுபாடுகளை மத்திய அரசு அண்மையில் நீக்கியுள்ளது மேற்குவங்கத்தில் முர்ஷிதாபாத் கொலை வழக்கில் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அம்மாவட்டத்தில் பிஜேபி மற்றும் ஆர் எஸ் எஸ் ஆதரவாளரான பள்ளி ஆசிரியர் மற்றும் அவரது மனைவி மகன் உட்பட மூன்றுபேர் கொல்லப்பட்டுள்ளனர் இந்தக் கொலை தனிப்பட்ட விரோதம் காரணமாக நடத்தப்பட்டது என மேற்குவங்க காவல்துறை தெரிவித்திருந்தது எனினும் அம்மாநில ஆளுநர் திரு ஜகதீப் தன்கார் மாநில அரசு மீது இந்தக் கொலை தொடர்பாக குற்றம் சாட்டியிருந்தார் கொல்கத்தாவில் காந்தி சிலை அருகே பிஜேபியினர் மாநிலத்தில் சுட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர் ஆளும் திரிணமூல் கட்சி ஆதரவாளர்களுக்கு இந்தக் கொலையில் தொடர்புள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் இந்த வழக்கு சிஐடி க்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கொலை நடைபெற்ற இடத்தை அதிகாரிகள் ஆய்வுசெய்தனர் சத்தீஷ்கரில் தண்டேவாடா மாவட்டத்தில் கடத்தி செல்லப்பட்ட இரண்டு அரசு அதிகாரிகள் மற்றும் ஒரு சாலை பணியாளரை நக்சல் தீவிரவாதிகள் விடுவித்துள்ளனர் அம்மாவட்டத்தில் பொட்டாலி கிராமத்தில் பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்திற்கு பணியில் ஈடுபட்டிருந்தபோது தீவிரவாதிகள் இந்த கடத்தலில் ஈடுபட்டதாகவும் கிராமப்புற மக்களின் தலையீட்டிற்கு பிறகு கடத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது

நெத்லாந்தில் நடைபெற்று வரும் டச் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்திற்கு இந்தியாவின் லக்ஷயா சென் முன்னேறியுள்ளார்

இன்று நடைபெறும் இறுதியாட்டத்தில் ஜப்பாளின் யூசுபி ஒனடேராவை எதிர்த்து லக்ஷயா சென் விளையாடுகிறார்